தமிழகத்தில் வாக்காளர் சரிபார்ப்புத் திட்டம் நாளை தொடங்கவுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்தியப்பிரதா சாஹு தெரிவித்துள்ளார்

இந்தியா வெஸ்ட் இண்டஸுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட்

இனி விரிவான செய்திகள் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசமுறைப் பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இங்கிலாந்து சஃபோல்க் நகரில் உள்ள ஐ பி ஸ்விட்ச் ஸ்மார்ட் கிரிட் நிறுவனத்தில் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் சூரிய சக்தி மின்சார கட்டமைப்புகளை பார்வையிட்டார் இங்கிலாந்து நாட்டின் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களின் பணி மேம்பாடு லண்டன் ஆம்புலன்ஸ் சேவையின் சிறப்பு அம்சங்கள் புகழ்பெற்ற கிங்ஸ் மருத்துவமனையின் செயல்பாடுகள் ஆகியவற்றையும் அவர் கேட்டறிந்தார் இங்கிலாந்து நாடாளுமன்ற வளாக கூட்டரங்கில் உறுப்பினர்கள் தொழில் அதிபர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்களுடன் அவர் விரிவான ஆலோசனை நடத்தினார் காற்றாலை மற்றும் குரியசக்தி மின்சாரத்தை எளிய முறையில் மின் கட்டமைப்பில் சேர்ப்பதற்கான தொழில்நுட்பங்களையும் அவர் கேட்டறிந்தார் மின் உற்பத்திக்கு நிலக்கரி பயன்படுத்துவதை தவிர்த்து புதப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்தும் முறையை ஸ்மார்ட் கிரிட் நிறுவன அதிகாரிகளிடம் கேட்டறிந்த முதலமைச்சர் இந்த திட்டத்தை தமிழகத்தில் கொண்டுவருவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் கேட்டறிந்தார் முதலமைச்சருடன் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் முதலமைச்சரின் செயலர்கள் திரு சாய் குமார் திரு செந்தில்குமார் ஆகியோரும் சென்றிருந்தனர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தமது இங்கிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு நாளை நியூயார்க் புறப்படுகிறார் அமெரிக்காவில் உள்ள தொழில் முனைவோரை சந்திக்கும் முதலமைச்சர் தமிழகத்தில் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் மற்றும் சலுகைகள் குறித்து எடுத்துரைக்க திட்டமிட்டுள்ளார் தமிழகத்தில் வாக்காளர் சரிபார்ப்பு திட்டம் நாளை தொடங்க உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்தியப்பிரதா சாஹு தெரிவித்துள்ளார் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் வைக்கப்படும் வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்கள் தங்கள் பெயர் உள்ளிட்ட விவரங்களை சரிபார்த்து கொள்ளலாம் என கூறியுள்ளார்

இந்த திட்டத்தின் மூலம் வாக்காளர்கள் தங்களது பெயர் பிறந்த தேதி முகவரி புகைப்படம் மற்றும் பாலினம் உள்ளிட்ட விவரங்களை செல்போன் செயலி மூலமாகவே திருத்தங்கள் செய்து கொள்ளலாம்

வாக்காளர் பதிவு அலுவலகம் ஈ சேவை மையம் ஆகியவற்றில் வாக்காளர்கள் தங்களது வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை குறிப்பிட்டு திருத்தங்களை பதிவு செய்து கொள்ளவும் வசதி செய்யப்பட்டுள்ளது வாக்காளர்களால் பதிவு செய்யப்பட்ட விவரங்கள் வாக்குச்சாவடி அலுவல்கள் மூலம் கள ஆய்வு செய்யப்பட்டு திருத்தங்கள் சரிபார்க்கப்பட்டு

திருவண்ணாமலை மாவட்டத்தில் தமிழக முதலமைச்சரின் சிறப்பு மக்கள் குறைதீர் திட்டத்தின்கீழ்

முன்னதாக போஷான் அபியான் இயக்கத்தின் மூலம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சித் திட்டத்தின்கீழ்

இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் இல்லாமல் பயணிப்போருக்கு ஆயிரம் ரூபாய் அபராதமும் மூன்று மாதம் வரை ஒட்டுநர் உரிமத்தை தடை செய்யவும் புதிய மோட்டார் வாகன திருத்தச்சுட்டம் வகை செய்கிறது சாலை விதிமீறல்களுக்கு அதிக அபராதத்தொகை விதிப்பது விபத்துக்களை குறைக்கும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் கோயம்புத்தூரில் இன்று நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கில் பேசிய அவர் விபத்துக்களையும் உயிரிழப்புகளையும் கணிசமான அளவில் குறைத்து விபத்தில்வா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று கூறினார் பள்ளி மாணவர்களிடமும் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் கிராமப்பகுதிகளில் தலைக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வை அதிக அளவில் ஏற்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் வலியுறுத்தினார் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் உலக பல் சுகாதாரம் சர்வதேச மாநாட்டை சென்னையில் இன்று தொடங்கிவைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் பல் மருத்துவர்கள் நவீன தொழில்நுட்பங்களை அறிந்து அது குறித்து விவாதிக்க இத்தகைய மாநாடுகள் துணைபுரிவதாக எடுத்துரைத்தார் தமிழகத்தில் சிறந்த மருத்துவமனைகள் மருத்துவக்கல்லூரிகளின் கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டதன் மூலம் நோய் கண்டறிவதிலும் கிழக்குப் பகுதிகளில் முன்னோடியாக நம் மாநிலம் திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார் இத்தகைய மாநாடுகள் மூலம் இளைஞர்கள் பல் மருத்துவக் கல்வியை பயின்று அதை தொழிலாக முன்னெடுத்துச் செல்ல உத்வேகம் ஏற்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் பல் மருத்துவம் குறித்த மென்பொருள் உருவாக்கப்பட்டு நோயாளிகள் குறித்த தகவல்கள் அதில் இடம்பெற்றிருப்பதன் மூலம் அவர்களுக்கான சிகிச்சை முறைகளும் எளிதாக்கப்பட்டிருப்பதாக கூறினார் இந்த மாநாட்டில் இடம்பெறும் விவாதங்கள் கவனமாக ஆவணப்படுத்தப்பட்டு மருத்துவ தீர்வுகளுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் ஆளுநர் எடுத்துரைத்தார்

திருவாரூர் மாவட்டம் அரிச்சபுரத்தில் இலவச மருத்துவ முகாமை தொடங்கிவைத்து பேசிய அமைச்சர் கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் காமராஜ் சாதாரண மக்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் வழங்குவதில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக கூறினார்

நேற்றைய ஸ்கோருடன் இந்தியா இன்று தொடர்ந்து விளையாடவுள்ளது